செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது

நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞாளி சர் சி வி ராமனால் ராமன் விளைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நாளான இன்றைய தினம் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது

இந்தியாவின் தீபக் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

அகில இந்திய வானொவி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்துகொள்ளும் மனதின் குரல் நிகழ்வில் இன்று காலை இந்த வேண்டுகோளை பிரதமர் விடுத்துள்ளார் மழழநீரை சேமிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும்வகையில் ஜல்சக்தி அமைச்சகம் மழழநீரை சேமிப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கவிரப்பதாகவும் மழைநீர் எங்கே எப்போது விழுந்தாலும் அதை சேகரிப்போம் என்பது இந்த இயக்கத்தின் மூலமந்திரம் என்றும் அவர் கூறினார் கடமையை தொடர்ந்து செய்துவந்தால் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற புனித ரவிதாசரின் கருத்தை மேற்கோள் காட்டிய பிரதமர் இலக்குகளை தீர்மானித்து கொண்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்றார் புதியதை சிந்திக்கவும் புதிய வழியில் செயவ்படவும் இளைஞர்கள் தயக்கம் காட்டக்கூடாது என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் இன்று தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்படுவதை கட்டிக்காட்டிய அவர் கயசார்பு இயக்கத்தில் அறிவியலின் சக்திக்கு பெரும்பங்கு இருக்கிறது என்றார் அறிவியலை பரிசோதனைக் கூடங்களிலிருந்து களம் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நாட்டின் பல பகுதிகளை சேர்ந்த சாமானிய மக்கள் சொந்த முயற்சியால் பல்வேறு துறைகளில் புதியன கண்டறிந்திருப்பதை உதாரணங்களுடன் எடுத்துரைத்த பிரதமர் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கையில் அறிவியலை பயன்படுத்தினால் முன்னேற்றப்பாதை தானே திறக்கும் என்றும் தேசம் கயசார்புடையதாக மாறும் என்றும் உறுதியுடன் நம்புவதாக குறிப்பிட்டார் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பல ஆண்டுகள் பதவி வகித்துள்ள திரு நரேந்திரமோடிக்கு மனக்குறை ஏதாவது உள்ளதா என்ற ஐதராபாதை சேர்ந்த பெண் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் உலகின் மிக தொன்மையான செம்மொழியாம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என்ற குறை தம்மை வாட்டுவதாக கூறினார் சில முக்கியமான விளையாட்டுகள் குறித்த காட்சி வர்ணனை போல நமது நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த சிறப்பாள காட்சி வர்ணனை பல மொழிகளில் இடம்பெறுவதை ஊக்கப்படுத்த விளையாட்டு அமைச்சகமும் தனியார் அமைப்புகளின் நண்பர்களும் முயற்சி சுப்யவேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் வரவிருக்கும் பண்டிகைகளுக்காக அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி கொரோனா தொடர்பான விதிமுறைகள் அனைத்தையும் தொய்வில்லாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார் பிரதமரின் உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும்

புதிய விண்வெளி இந்தியா நிறுவனத்தின் முதலாவது வர்த்தக ரீதியாள செயற்கைக்கோள் செலுத்தும் முயற்சி இது என்பதும் இந்த ஆண்டின் முதவாவது பயனத்தை மேற்கொண்ட பி எஸ் எல் வி செலுத்துவாகனத்தின் மீக நீண்டநேர பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள்களும் அனுப்பப்பட்டுள்ளன பிரேசில் நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோளை முதல்முறையாக செலுத்தியிருப்பது மிகவும் பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த செயற்கைக்கோள் உரிய நேரத்தில் அதன் கற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது என்றும் அவர் கூறினார்

இந்திய விண்வெளி துறையுடன் பணியாற்ற பிரேசில் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் உலகம் கோவிட் நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய விண்வெளித்துறை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்று புதிய விண்வெளி இந்தியா நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி சர் சி வி ராமனால் ராமன் விளைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு அறிவியல் சமூகத்திற்கும் அறிவியல் ஆர்வலர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

தேசிய அறிவியல் தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவியல் துறையில் சர் சி வி ராமனின் பங்களிப்பு ஒப்பற்றது என்று கூறியுள்ளார் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் நாட்டுக்கு பங்களிப்பு செய்து வரும் விஞ்ஞாளிகளுக்கு திரு ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இது சும்பந்தமாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை அறிவறுத்தியுள்ள அவர் கடந்த ஆண்டு மேற்கொண்ட கடுமையான கூட்டு உழழப்பு வீணாகமால் பாதுகாப்பது அவசியம் என்று கூறியுள்ளார் கோவிட் நோய்த்தொற்று அதிகரிக்கும் போக்கு உள்ள மகாராஷ்ட்ரா பஞ்சாப் குஜராத் மத்தியபிரதேசம் சத்தீஸ்கர் மேற்குவங்கம் தெலங்கானா ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுடன் திரு கவுபா தனித்தனியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார் கல்வித்துறையில் சீர்திருத்தத்தின் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வலியுறுத்தியுள்ளார்

ஒரு பல்கலைக்கழகத்தின் பணி மற்ற கல்வி நிறுவனங்களுக்கு புரவலராகவும் ஆதரவாளராகவும் வழிகாட்டும் அமைப்பாகவும் செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் உள்ள பிராந்திய மருத்துவ விஞ்ஞான கல்விக்கழகத்தில் முக்கியமான ககாதாரத்திட்டங்களை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார்